எடப்பாடி பழனிசாமி தெரிவித் துள்ளார்

விவசாயி களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த த ிட்டமாக இருந்தாலும் மாநிலு அரசு அதனை ஆதாரி க்கும் என்று முதலமைக்காம் திரு எடப்பாடி பழனிசா ம ி தொ ி வ ி த ்துள்ளா ா ்

தமிழ்நாடு மகாராஷ்ட்ரா க ர் நாடகா உத்தரபிர தேசம் பஞ்சா ப் ம் ற்றும் தில்லி யதளிய ள் பிரதேசம் ஆகியவ ற்றின் தலைமைச் சுகாதாரத்துறை அமைச்சுர்கள் பிரதம்ருடனான உய ர் மட்டக் கூட்டத்தில் பங்கேற்கவ ள்ளனர்

இதனையடுத்து

ச்சன்னையைச் சேர் ந்தவர் கள்

அத்தியாவசிய ப் பொருட்கள் ச ட்டத்திரு த்த ம சே ா த ா வ ி ற ் கு ம ் ந ாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது மா ந ி லங்களவையில் இம்ம சோதா இன்று நிறை வேற்ற ப்பட்டது

தெரிவிக்கப்பட்டுள்ளது

செக்ண்ட்ஸ் து ்த்துக்கு டி மாவட்டத்தில் பிரதமரி ன் வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் ஏழை எளி ய ம் க்களுக்கு வீடுகள் கட்டித்தரும் திட்டிழம் சிற்ப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

தங்கம்ணி தெரிவித்துள்ளார்

தட்க் ல் முறைய ில் மின் இணைப்பட்ட பெறும் நடை முறை வி வ ச ா ய ி க ளிட ம் மி கு ந்த வர வேற் பை பெற்றுள்ளதாகவும் அமைச்சுர் திரு தங்கம்ணி தெரிவித்தார்

செல்லூர் ராஜ்ட் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நேற்று முன்தினம் வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டபோதுஇ அவையி ன் துணைத் தலைவர் திரு